பொருளாதார வளர்ச்சிக்கு போக்குவரத்து முன்னோடி காரணியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு

தமிழகத்தில் நடப்பாண்டிற்கான நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் இன்று முதல் செயல்படும் மாநில என்று அமைச்சர் திரு

பிரதமர் நாட்டின் வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கு போக்குவரத்து முன்னோடி காரணியாக திகழ்வதாக பிரதமர் திரு

புதுதில்லியில் போக்குவரத்தை மையப்படுத்தும் உலகளாவிய நகர்வு உச்சிமாநாட்டை இன்று துவக்கிவைத்து பேசிய அவர் மாறிவரும் தற்போதைய வேகமான நகர்வுக்கும் இலகுவான வாழ்க்கைக்கும் போக்குவரத்து இன்றியமையாதது என்றார்

புதிய ளிசக்தி வேகமான பொருளாதார வளர்ச்சி என்று இந்தியா முன்னெடுத்து செல்லும் இந்நிலையில் பொது போக்குவரத்தை அனைவரும் பயன்படுத்துவதன் அவசியத்தையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் துாய்மை ளிசக்தியுடன் கூடிய வாகனங்களை இயக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் இணையதளம் ஆரம்ப காலத்தில் இருந்தது போல நவீன போக்குவரத்து நிலையும் தற்போது உள்ளதாக குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் போக்குவரத்து வாழ்க்கையின் மையமாக உருவெடுக்கும் என்றார்

ராம்நாத் கோவிந்த் மத்திய ஐரோப்பிய நாடுகள் பயணத்தின் இறுதிகட்டமாக செக் குடியரசு அதிபர் மிலோஸ் ஸெமனை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் தொடர்ந்து நடைபெறும் பிரதிநிதி அதனை நிலையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் கையெழுத்தாகின்றன முன்னதாக நேற்றிரவு இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்றிய அவர் வா்த்தகம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் ஏராளமான வாய்ப்புகள் குவிந்திருப்பதாக கூறினார் இந்தியாவில் தயாரிப்போம் டிஜிட்டல் இந்தியா ஸ்டார்ட்அப் இந்தியா திட்டங்களில் செக் குடியரசு முக்கிய பங்குதார நாடாக பங்கேற்க அவர் அழைப்பு விடுத்தார்

சிகாகோவில் நடைபெறும் இரண்டாவது உலக ஹிந்து மாநாட்டில் சிறப்பு கூட்டத்தில் நாளை மறுநாள் திரு

வெளிநாடு வாழ் இந்தியர்களின் சங்கங்கள் சார்பிலான நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார்

வெங்கையா நாயுடு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

ராவத் தலைமையில் தேர்தல் ஆணையத்தின் முக்கிய கூட்டம் இன்று நடைபெறுகிறது தேர்தல் ஆணையர்கள் சுனில் அரோராவும் அசோக் லாவாசாவும் இதில் பங்கேற்கின்றனர் சட்டப்பேரவை கலைக்கப்பட்ட நிலையில் தெலுங்கானா அம்மாநில தேர்தலுக்கான சூழல் மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் போன்றவை குறித்து இதில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது

இந்த சட்டதிருத்தங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் யு

நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தன்னிச்சையாக மேற்கொண்டதாக குற்றம் சாட்டி யாரும் பாதிக்கப்படாத வகையில் அந்த சட்டத்திலிருந்த முந்தைய நடைமுறைகளையே பின்பற்ற கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இதனை விசாரித்த நீதிபதிகள் உரிய விளக்கம் கோரி மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளனர்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் நீட் தேர்வு எழுத ஆயிரம் மையங்கள் தயார்நிலையில் உள்ளன என்றும் அவர் கூறினார்

முக்கொம்பு திருச்சி முக்கொம்பு மேலணை சீரமைப்பு பணிகளை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் மாநில நலத்துறை அமைச்சர் திருமதி

வளர்மதி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பொதுப்பணித்துறை முதன்மை செயலர் திரு

ராஜு மதுரை மாடக்குளம் கண்மாயில் குடிமராமத்து பணிகள் நிறைவடைந்த பகுதிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு நடராஜன் உள்ளிட்டோர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்

வு கருவிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

மேலும் தனியார் பல் மருத்துவ கல்லுாரிகளில் உள்ள அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான டினுளு சேர்க்கைக்கு புதிதாக விண்ணப்பித்தோருக்கு சென்னை ஓமாந்தூரார் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் வரும் திங்கட்கிழமை கலந்தாய்வு நடைபெறுகிறது

தஞ்சை மாவட்டத்தில் பொது விநியோகத் திட்டம் தொடா்பான குறைதீர்நாள் கூட்டம் நாளை அனைத்து வட்டங்களிலும் நடைபெற இருப்பதாக ஆட்சித்தலைவா் திரு

அரியலூரில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஜப்பானின் நயோமி ஒசாக்காவை அவர் எதிர்கொள்கிறார்

ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியாட்டங்களில் நடப்பு சாம்பியன் ர

கால்பந்து டாக்காவில் நடைபெறும் தென்கிழக்காசிய கால்பந்து சம்மேளன போட்டிகளில் மாலத்தீவு இன்று இலங்கையுடன் மோதுகிறது